இனி விரிவான செய்திகள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சுகாதார திட்டங்களின் பயனாளிகளுடன் காணொலி காட்சி வாயிவாக கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் குறைந்த செலவில் தரமான சுகாதாரசேவையை வழங்குவதற்கான திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த செலவில் மருந்துகள் விற்பனை செய்யயப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏழ மற்றம் நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இருதய மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான கருவிகளின் விலை குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தாா்

சுகாதாரமான இந்தியாவை உருவாக்குவதில் தூய்மை இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார் யோகாவை தங்களது வாழ்வில் ஒரு அங்கமாக கொண்டு பொதுமக்கள் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் இந்த கலந்துரையாடலின் போது தங்களது மருத்துவ செலவுகள் மத்திய அரசின் திட்டங்களினால் எந்த அளவிற்கு குறைந்துள்ளது என்பது குறித்து பயனாளிகள் பிரதமரிடம் எடுத்துரைத்தனா்

அன்று மாலை சீன அதிபர் மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்களுக்கு அளிக்கும் வரவேற்பு விருந்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்தகொள்ள இருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் கூறியுள்ளார்

உரிய கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பணியாளா் பற்றாக்குறை போன்ற காரணங்களை கட்டிக்காட்டி இந்திய மருத்துவக் குழுமம் அளித்த பரிந்துரையின்பேரில் மத்திய ககாதாரத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது

மேலும் அரக்கோணம் டாக்டர் வி எஸ் ஐசக் ஐயா மருத்துவக்கல்லூரி ஒசூர் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக்கல்லூரி டி டி மருத்துவக்கல்லூரி மற்றும் நெய்யூர் சி எஸ் ஐ மருத்துவக்கல்லூரிகளை புதிதாக தொடங்கவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதுதவிர மதுரை மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவக்கல்லூரிகள் மற்றும் செட்டிநாடு மருத்துவக்கல்லூரியில் எம் பி பி எஸ் இடங்களை அதிகரிக்கவும் அனுமதி வழங்கப்படவில்லை

இத்தொடர்பாக அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் உள்ள சர்க்கரை ஆலைகள் நலிவடைவதை தடுக்கவும் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வதுவாகவும் தமிழக சர்க்கரை ஆலைகளுக்கு குறைந்தபட்ச ஏற்றுமதி வரம்பிலிருந்து விலக்கு அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேல்நிலைப் பள்ளிகளில் ஜவுளி மேலாண்மை தோல் பொருள் தொழில்நட்டம் ஆடை வடிவமைப்புகள் மருத்துவமனை மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பாட பிரிவுகள் இடம்பெற்றிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் எந்தெந்த பகுதிகளில் இது தொடர்பான தொழிற்சாலைகள் உள்ளதோ அங்கெல்லாம் விடுமுறை நாட்களில் மாணவ மாணவியர் சென்று பயிற்சி பெற வாய்ப்புள்ளதாகவும் படித்துமுடித்த மாணவருக்கு வேலையில்லை என்கின்ற நிலையே எதிர்காலத்தில் ஏற்படாது என்றும் கூறினார் தீப்பெட்டி

ஒரு லட்சம் ருபாயாக உயர்த்துவதற்கான சுட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபில் இதனை தாக்கல் செய்தார்

சட்டப்பேரவையில் இன்று கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் கடலோர முகத்துவார பகுதிகளில் தூர் வாரும் பணிகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார் தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் கேள்விநேரம் முடிந்தவுடன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினை தொடர்பாக சில கருத்துக்களை எதிர்க்கட்சித்தலைவர் திரு முக ஸ்டாலின் குறிப்பிட்டார் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த பேரவைத் தலைவர் திரு ப தனபால் இதுகுறித்து ஏற்கனவே அவையில் பலமுறை விவாதிக்கப்பட்டு அதற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பதிலளித்த நிலையில் தொடர்ந்து இதுபற்றி பேச அனுமதிக்க முடியாது என்றார் மேலும் துத்துக்குடி சம்பவம் தொடர்பாக விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான எந்த கருத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆணையத்திடம் தெரிவிக்கலாம் என்றார் தொடர்ந்து இது தொடர்பாக ஸ்டாலின் பேசிய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார் பேரவைத் தலைவரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் திரு முகஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

நான்கு நாடுகள் பங்கேற்றுள்ள கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று நியூஸ்லாந்தை எதிர்கொள்கிறது